வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

கிரண்பேடி இன்று வணிகவரித்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்

தனிநபர் வருமான வரிக்கான உச்சவரம்பு ரூபாய் இரண்டரை லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக பட்ஜெட் உரையில் நிதியமைச்சர் அறிவித்தார் வருங்கால வைப்பு நிதி அ இன்சூரன்ஸ் உள்ளிட்டவற்றில் முதலீடுகள் செய்தால் ஆறரை லட்சம் வருமானம் வரை வரி செலுத்தவேண்டியது இல்லை

இதைபோல் பணி நிமித்தம் காரணமாக இரண்டு இடங்களில் வசிப்பவர்களுக்கு இரண்டாவது வீட்டிற்கு வாடகை படியில் வரிச் சலுகை வழங்கப்படும் என்று அறிவித்தார்

நேரடி வரி முறை எளிமைப்படுத்தப்பட்டதன் காரணமாக வரிசெலுத்துவோர் பலனடைந்துள்ளனர்

இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்குள் அனைத்து வருமானவரி கணக்கு மதிப்பீடுகளும் கணக்கு தாக்கல்களும் மின்னணு மயமாக்கப்பட்டு எந்தவொரு வருமானவரி அதிகாரி குறுக்கீடு இல்லாமலும் ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார்

பியூஷ் கோயல் கூறினார் நாட்டின் இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலையிலிருந்து முன்னேறி வேலை வாய்ப்பை வழங்குபவர்கள் என்ற நிலையை அடைந்துள்ளனர் புதிய தொழில் தொடங்குவதற்கான இரண்டாவது மாபெரும் முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் ரயில்வே துறையில் நாட்டில் ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் ஏதும் இல்லா நிலையை கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்

ஜிஎஸ்டி உள்ளிட்ட நடவடிக்கைகள் மூலம் கட்டமைப்பு ரீதியிலான மிக முக்கிய சீர்த்திருத்தங்களை அரசு கொண்டு வந்திருப்பதாகவும் பணவீக்கத்தை அரசு நல்ல முறையில் கட்டுப்படுத்தி இருப்பதாகவும் அவர் கூறினார்

மக்களவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து பட்ஜெட் உரையின் நகல் மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து நாடாளுமன்ற இருஅவைகளும் வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டன நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று தாக்கல் செய்த பட்ஜெட் அனைவரையும் உள்ளடக்கிய விரிவான பட்ஜெட் என்று புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பாராட்டியுள்ளார் அரசின் செயல்பாடுகளில் வெளிப்படைத் தன்மை இருப்பதாகவும் பட்ஜெட்டில் சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் வாட்ஸ்அப் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் மத்திய நிதி ஆதரவு திட்டங்கள் வலுவாகவே இருப்பதாகவும் இனி நிர்வாகம் தான் இத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சென்று நாட்டை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும் என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட் தேர்தலை கருத்தில் கொண்டு போடப்பட்ட பட்ஜெட்டே தவிர பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான பொதுவான பட்ஜெட்டாக இல்லை என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

வருமான வரிக்கான உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது நல்லதே என்றாலும் இத்தகைய திட்டங்களால் அடுத்த அமையவுள்ள அரசுக்கு நிதிச்சுமை ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டி உள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட் ஒட்டுமொத்த ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் கண்ணீரை துடைக்கும் வரலாற்று சாதனை என்று மாநில பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் கூறியுள்ளார்

மத்திய அரசின் பட்ஜெட் தோல்விகளை மறைத்து பிரச்சார நோக்கத்தில் தயாரிக்கப்பட்ட ஏமாற்றகரமான பட்ஜெட் என்று சிபிஐ மாநில செயலர் திரு சலீம் கூறியுள்ளார் தேர்தல் நோக்கத்திலான சாகச அறிவிப்புகள் அடங்கிய பட்ஜெட்டாகவே மத்திய பட்ஜெட் அமைந்திருப்பதாக மூத்த சிபிஎம் தலைவர் திரு பெருமாள் கூறியுள்ளார் மத்திய அரசின் பட்ஜெட்டில் சில நல்ல அம்சங்கள் உள்ள போதிலும் வேலையில்லா திண்டாட்டம் போன்ற நீண்ட கால பிரச்னைக்கு தீர்வு எதுவும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுள்ளார் பட்ஜெட்டில் நல்ல அம்சங்களாக தோன்றும் திட்டங்கள் மக்களுக்கு எந்த அளவிற்கு பயனளிக்கும் என்பதை போக போகத் தான் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார்

எம் ராஜன் கூறியுள்ளார் வணிகர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்க கூடிய மத்திய அரசின் பட்ஜெட் வரவேற்கத்தக்கது என்று புதுச்சேரி வணிகர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் திரு

ஆயினும் வணிகர் நல வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படாதது ஏமாற்றகரமானது என்று அவர் கூறியுள்ளார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று வணிக வரித்துறை அலுவலகத்தில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார் வணிக வரித்துறை அதிகாரிகள் அவ்வப்போது சோதனைகளில் ஈடுபட்டு அரசின் வரி வருவாயை பெருக்க வேண்டும் என்றும் அதேசமயம் வணிகர்களுக்கு அசவுகரியம் ஏற்படாத விதத்தில் சோதனைகள்அமையவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வணிகவரித்துறையில் எந்தவிதமான புகார்கள் வருகின்றன என்பதை தரம்பிரித்து மொத்தமாகவும் தனிப்பட்ட புகார்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க அவர் அறிவுறுத்தினார் வரி வசூல் நடவடிக்கைகளில் மென்பொருள் மூலமான தகவல் தொடர்பு வசதிகளை திறம்பட்ட முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் வரிச் செலுத்த தேவையுள்ள வணிகர்கள் அனைவரும் ஜிஎஸ்டி கட்டமைப்பிற்குள் கொண்டுவரப்படுவதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் வலியுறுத்தினார்

மகாத்மா காந்தி குறித்து இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் வெளியிடப்பட்ட ஆயிரம் தபால் தலைகள் இக்கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன

புதுவையில் மதுப் பழக்கம் மற்றும் கஞ்சா விற்பனை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு

சுவாமிநாதன் கோரியுள்ளார் வருமானத்தை மட்டும் கருத்தில் கொண்டே அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் குற்றம் புதுவையில் சாட்டினார் மைதானங்களிலேயே குடித்துவிட்டு பாட்டில்களை உடைத்து எரிவதால் பொதுமக்களுக்கு பெரும் தொல்லை ஏற்படுவதாகவும் வெளிமாநில சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் புதுவைக்கு வரத் தயங்குவதாகவும் திரு சுவாமிநாதன் கூறினார்